ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி ஆறுக்கு ஐந்து என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் அகில இந்திய வானொலி டி நியூஸ் பிரதமா் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சக யூ டியூப் அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை ஒலிபரப்பப்படும் பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும்

தடுப்பூசி செலுத்தப்படும் மையத்திற்கு சென்று பெயர் பதிவு செய்து இவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

சந்தித்து பேசினா் கூட்டணி குறித்து பேச்சுவாா்த்தை நடைபெற்றதாகவும் விரைவில் தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் அ இ அ தி மு க வட்டாரங்கள் தெரிவித்தன அ இ அ தி மு க பி ஜே பி இடையே சுட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்று பி ஜே பி மாநில தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளா் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் நீர்வாகிகள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாள்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கு பிறகு சுட்டப்பேரவையில் இரட்டை இலக்கில் பி ஜே பி உறுப்பினா்கள் இடம்பெறுவது உறுதி என்று கூறினாா் எதிர்கால தமிழகம் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று காங்கிரஸ் மூத்தத் தலைவா் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் நாங்குநேரியில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் தேர்தல் பிரசார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திறமையான இளைஞா்கள் தமிழகத்தில் இருப்பதாகவும் ஆனால் அவா்களின் திறமைக்கேற்ற வேலைவாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்றும் கூறினார் தமிழகத்தில் சிறு குறு தொழில்கள் பெருகும் போது செல்பேசி கணிணி ஆயத்த ஆடைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தயாரிக்கும் மையமாக இம்மாநிலம் மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தி மு க வெற்றிபெற்றால் மாநிலத்தின் தலைநகரமான சென்னை தலைசிறந்த நகரமாக மாற்றப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை மாதவரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் சுகாதாரமான பொலிவான சென்னை மாநகரை உருவாக்க வேண்டும் என்பது தான் தி மு க வின் எண்ணம் என்று கூறினார் ஆங்கிலேயா்கள் பிரெஞ்சுகாரா்கள் போா்க்சுகீசியா்கள் என பல்வேறு தரப்பினா் வாழ்ந்த பாரம்பரியமான சென்னை மாநகரை அதன் வரவாற்று பெருமைகள் சிதையாமல் நவீனப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் விருதுநக் மாவட்டத்தில் கடந்த பொதுத்தேர்தலில் வாக்குப்பதிவு குறைவாக கண்டறியப்பட்ட இடங்களில் வாக்குப்பதிவை அதிகிப்பது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் சுட்டப்பேரவை தேர்தலையாட்டி நாமக்கல் மாவட்டத்தில் ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்படும் பணம் மற்றம் பொருட்களை பறிமுதல் செய்வதற்காக பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு மெகராஜ் கூறியுள்ளார்

தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ராமன் விளைவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் மனித வாழ்வில் அறிவியலின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன அறிவியல் ஆய்வுக்கு ஏராளமான நிதி தேவைப்படுவதால் இந்தியா பல்வேறு நாடுகளுடன் கூட்டாக இணைந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளதாக விஞ்ஞான் பிரசார் மூத்த விஞ்ஞானி முனைவர் த வி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார்

மியான்மில் ரானுவ நிா்வாகத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய பொம்மை உற்பத்தியாளா்களுக்கு மத்திய அரசு அனைத்து வகையிவான உதவிகளையும் செய்து தரும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்ச் திரு பியூஸ் கோயல் கூறியுள்ளார்

காரமடை அரங்கநாதர் கோயில் மாசிமக தேரோட்டம் நேற்று வெகுவிமிசையாக நடைபெற்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி ஆறுக்கு ஐந்து என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் கோவா ஐதரபாத் அணியையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறம் மற்றொரு ஆட்டத்தில் மும்பை மோகன் பகான் அணியையும் எதிர்கொள்கின்றன விஜய் ஹாசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று வித்பா அணியை எதிர்கொள்கிறது